படிவங்களைதேர்தல் ஆணையம் வரையறுத்துள்ளது

தடுப்பூசிசெலுத்தப்பட்டுள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது

இந்தியாவின் பிவிசிந்துஇன்று ஸ்பெயினின் கரோலினாமரினைஎதிர்கொள்கிறார் இனிவிரிவானசெய்திகள் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத் தேர்தலில் போட்டியிடும் குற்றவழக்குகள் நிலுவையில் உள்ளவேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தஅரசியல் கட்சிகள் குற்றவிவரங்களைபத்திரிகைமற்றும் தொலைக்காட்சிகளில் விளம்பரம் செய்வதற்கான படிவங்களைதேர்தல் ஆணையம் வரையறுத்துள்ளது

முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே திமுக காங்கிரஸ் இடையேயானகொகுதிப் பங்கீடுகுறித்துடடன்பாடுஏற்பட்டிருப்பதாகவும் இதுபற்றியவிவரம் இன்றுஅறிவிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தமிழகப் பொறுப்பாளர் திரு தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார்

கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் அரசியல் கட்சிபொதுக் கூட்டங்கள் நடத்தகரூர் வட்டாட்சியர் அருகேஅனுமதிக்கப்பட்டிருந்த இடம் பட்டியலில் அந்தப் அலுவலகம் இருந்துநீக்கப்பட்டுள்ளதாகமாவட்டஆட்சியர் திருமதிமலர்விழிதெரிவித்துள்ளார் கேரளாவில் சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அனுமதியின்றிபொது இடங்களில் பேனர் மற்றும் வைக்கவும் கொடிகட்டவும் விதிக்கப்பட்டுள்ளதடையைசெயல்படுத்தவேண்டும் விளம்பரபதாகைகள் எனதேர்தல் ஆணையத்திற்குகேரளாஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தஉத்தரவின் நகலைகேரளதலைமைத் அதிகாரிமற்றம் கேர்கல் கேர்கல் ஆணையத்திற்குஅனுப்புமாறுஉத்தரவிட்டநீதிபதி இதனைசெயல்படுத்தும் அதிகாரம் மாநிலதலைமைத் தேர்தல் அதிகாரிக்கு இருப்பதாகவும் தெரிவிததுள்ளது மாநிலம் திரிணாமூல் காங்கிரசைசேர்ந்தநாடாளுமன்றமுன்னாள் மேற்குவங்க உறுப்பினரும் முன்னாள் மத்தியஅமைச்சருமானதிருதினேஷ் திரிவேதிபிஜேபிதலைவர் திரு ஜெ பிநட்டாமுன்னிலையில் நேற்றுஅக்கட்சியில் இணைந்துள்ளார்

இதனிடையே நாடாளுமன்றபட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவதுகட்டஅமர்வு நாளைதொடங்க உள்ளநிலையில் தகுதிவாய்ந்தநாடாளுமன்றஉறுப்பினர்கள் தடுப்பூசிபோட்டுக் கொள்ளதுவாக நாடாளுமன்றவளாகத்தில் உள்ளமருத்துவமையத்தில் கோவிட் தடுப்பூசிமையம் அமைக்கப்பட்டுள்ளதாகமக்களவைச் செயலகம் வெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தவளாகத்தில் அனைத்துவேலைநாட்களிலும் நாடாளுமன்றப்பினர்குளம் அவர்களதுகுடும்பத்தினரும் தடுப்பூசிபோட்டுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தில்லிநார்த் அவென்யூ மற்றும் சௌத் அவென்யூ பகுதியில் உள்ளமத்தியஅரசின் சுகாதாரத்திட்டமருந்தகங்களிலும் நாடாளுமன்றப்பினர்களின் குடும்பத்தினருக்காக இரண்டுதடுப்பூசிமையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன

இத்திட்டத்தில் சிறப்பாகபணியாற்றுவோருக்குவிருதுகளையும் அவர் வழங்க உள்ளார்

கோவிட் தொற்றபாதிப்பு காரணமாககாணொலிவாயிலாகமட்டும் விசாரணைநடைபெற்றுவந்தநிலையில் செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் இறுதிவிசாரணைகள் காணொலிவாயிவாகவும் நேரடியாகவும் நடைபெறும் எனஅறிவிக்கப்பட்டுள்ளது மற்றவழக்குகள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலிகாட்சிவாயிலாகநடைபெறும் எனதெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான நிலையானவழிகாட்டுநெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதியகண்டுபிடிப்புகளைமேற்கொள்வதில் தொழில்நுட்பமாணவர்கள் புதியசகாப்தம் படைக்கவேண்டும் எனவெளியுறவு அமைச்சகசெயலாளர் திருவிகாஷ் ஸ்வருப் கேட்டுக் கொண்டுள்ளார் திருச்சிதேசியதொழில்நுட்பக்கழகத்தின் நிறுவனநாள் விழாவில் பேசியஅவர் புதியகண்டுபிடிப்புகளைமேற்கொள்வதில் இந்தியாஉலகநாடுகளுக்குமுன்னோடியாக இருக்கவேண்டும் என்றார் இதுபோன்றகண்டுபிடிப்புகளுக்குதலைமையேற்கும் தலைவருக்குபடைப்பாற்றல் ஆர்வம் மற்றும் பிறருடன் தொடர்பு கொள்ளும் திறன் பங்களிப்பு போன்றவைமிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகளுக்கானசூரியசக்திகுளிர்பதனக் மேலம் கிடங்கு தெருக்களைசுத்தம் செய்யும் தூசிஉறிஞ்சிபோன்றவற்றைகண்டுபிடித்தமாணவர்களுக்கும் அவர் பாராட்டுகளைதெரிவித்துக் கொண்டார் இலங்கைத் தமிழர்களுக்குஎதிரான இலங்கைஅரசின் போர்க்குற்றம் குறித்தவிசாரணையைசர்வதேசநீதிமன்றத்திற்குகொண்டுச் செல்லற்நாமனிதஉரிமை ஆணையத்தில் இந்தியாவாக்களிக்கவேண்டும் எனபிரதமர் திருநரேந்திரமோடிக்குதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்துஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் இந்தவிவகாரத்தில் மனிதஉரிமைஆணையத்தின் மற்றஉறுப்பு நாடுகளின் ஆதரவையும் இந்தியாதிரட்டவேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்

விளையாட்டுச்செய்திகள் ஸ்விஸ் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் பிவிசிந்துமுன்னேறியுள்ளார்

ஆடவர் அரையிறுதியில் ஸ்ரீகாந்த் வெற்றிவாய்ப்பை இழந்தார் இரட்டையர் ஆடவர் இந்தியாவின் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்ட இணைதோல்வியடைந்தது இந்தியா இங்கிலாந்துஆடவர் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவதஹாக்கிபோட்டிடிராவில் முடிவடைந்தது பெல்ஜியத்தின் ஆன்ட்வெர்ப் நகரில் நடைபெற்றுவரும் இந்தப் போட்டியில் இரு அணிகளும் தலாஒருகோல் போட்டன இரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவதுமற்றும் இறுதியாட்டம் நாளைநடைபெறஉள்ளது கால்பந்துப் போட்டியில் வடகிழக்குமற்றும் மோகன் பகான் அணிகளுக்கு ஜஎஸ்எல் இடையேநேற்றுநடைபெற்ற முதல் கட்டத்தின் முதலாவதுஅரையிறுதிஆட்டத்தில் இரு அணிகளும் தலாடிருகோல் அடித்ததால் போட்டிட்ராவில் முடிவடைந்தது